நித்தின் கட்கரி இன்று நாட்டிற்கு அர்பணித்தார்

தமிழகத்தில் அடுத்த சட்டமன்றத் தேர்தலில் எடப்பாடி திரு பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வெளியுறவு குவாட் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள டோக்கியோ சென்றுள்ள மத்திய வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜப்பான் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு

இந்திய ஜப்பான் சிறப்பு வியுகம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு குறித்து அமைச்சர்கள் இருவரும் ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன மேலும் கடல் சார் பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு உற்பத்தி திறன் மேம்பாடு தொடர்பு மற்றும் உள்கட்டமைப்பு சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் இந்தோ பசுபிக் பெருங்கடல் துவக்க நடவடிக்கைகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விசயங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தி உள்ளனர்

நிதின் கட்கரி புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் ரயில்வே கேட் மேம்பாலத்தை இன்று காணொளி காட்சி மூலம் நாட்டிற்கு அர்பணித்தார் சாலை போக்குவரத்து துறை இணையமைச்சர் டாக்டர் விஜய்குமார் சிங் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி ஆகியோர் காணொளி காட்சி மூலம் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரும்பார்த்தபுரம் பகுதியில் போடப்பட்டிருந்த மேடையில் இருந்தவாரே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பேசிய துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி புதுச்சேரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றியதற்காக மத்திய அரசிற்கு நன்றி தெரிவித்தார்

இந்திய மருத்துவ கழகத்தின் உத்தரவை எதிரத்து மாணவர்கள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி சார்பில் செய்யப்பட்ட ரிட் மனுவையும் நீதிமன்றம் தள்ளுபடி தாக்கல் செய்துவிட்டதாகவும் மேலும் அனுமதி மறுக்கப்பட்ட மாணவர்களுக்கு நஷ்டஈடு வழங்குவது தொடர்பாக அமர்வு நீதிமன்றம் முடிவெடுக்கும் என்றும் அவர் தமது செய்தியில் தெரிவித்துள்ளார் அபராதத் தொகையை அடையாறு புற்று நோய் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

இது தொடர்பாக துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி மத்திய அரசுக்கு அனுப்பி உள்ள கடிதத்திற்கு உள்துறை அமைச்சகம் தலைமைச் செயலுக்கு எழுதியுள்ள பதில் கடிதத்தில் பணப்பரிமாற்ற விசயத்தில் வெளிப்படைத் தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காகவே நேரடி பணப்பரிமாற்ற முறை கொண்டுவரப்பட்டதாகவும் எனவே இந்த ஆண்டும் அதே முறையே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அன்பழகன் கூறியுள்ளார்

புதுச்சேரியில் தனியாக பள்ளிக் கல்வி வாரியம் இல்லாமல் தமிழக கல்வி வாரியத்தை பின்பற்றும் நிலையில் அங்கு பள்ளிகள் திறப்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கப்பட வில்லை என்றும் பள்ளிகள் திறப்பதை விட மாணவர்களின் உயிர் முக்கியம் என்று அம்மாநில கல்வி அமைச்சர் கூறியிருப்பதையும் திரு அன்பழகன் சுட்டிக்காட்டியுள்ளார்

செல்வம் தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி புதுச்சேரியை தமிழகத்துடன் இணைக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக தவறான கருத்தை கூறியுள்ளார் இது ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறும் செயல் என்றும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க கூறியும் பாஜக மாநிலத் தலைவர் திரு சாமிநாதன் தலைமையில் ராஜ்நிவாசிற்கு பாதையாத்திரை சென்று கோரிக்கை மனு அளிக்கப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார்

பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக போட்டியிடுவார் என்று அதிகாரப் பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக முதல்வர் வேட்பாளர் யார் என்பது குறித்து அதிமுக வில் பல்வேறு மட்டங்களில் தனித்தனியாக ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்று வந்தன எடப்பாடி திரு பழனிசாமி மற்றும் திரு

பன்னீர்செல்வம் ஆகிய இரு தரப்பினரும் நேற்று நள்ளிரவு வரை ஆலாசனை நடத்தினர் இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக போட்டியிடுவார் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு பன்னீர்செல்வம் இன்று அறிவித்தார்

பழனிசாமி அறிவித்துள்ளார் இக்குழுவில் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி வேலுமணி சிபி

பழனிசாமி அறிவிக்கப்பட்டதற்கு புதுச்சேரி என் ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி திறமையாக செயல்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பை தொடர்ந்து புதுச்சேரி அதிமுக சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது

சசிகலா திருமதி இளவரசி மற்றும் திரு

சிறுதாவூர் பங்களா கொடநாடு எஸ்டேட் உள்ளிட்ட முக்கிய சொத்துக்கள் இதில் அடங்கும்

செல்களின் டிஎன்ஏக்களில் மாற்றம் செய்யும் மரபணு பொறியியல் தொடர்பான ஆய்வுக்காக எம்மானுவேல் சார்பென்டியர் மற்றும் ஜெனிபர் டவுட்னா ஆகிய இருவருக்கும் கூட்டாக நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது

நித்தின் கட்கரி இன்று நாட்டிற்கு அர்பணித்தார்

தமிழகத்தில் அடுத்த சட்டமன்றத் தேர்தலில் எடப்பாடி திரு